பிரதமர் திரு

மையங்கள் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார்

சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல்சுற்றில் இந்தியாவின் பி

சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

ஆராய்ச்சி படைப்பாற்றல் அறிவியல் ஆளுமை இந்தியா என்ற கருப்பொருளுடன் இவ்விழா கொண்டாடப்படுகிறது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பை மேம்படுத்துவதே இவ்விழாவின் நோக்கம் ஆகும்

துத்த்த நரேந்கிரசிங்ட தோமர் தரிசுநிலங்களின் முக்கியத்துவத்தை உண்ந்து இவற்றின் வரைபடத்தை மத்திய உளரக மேம்பாடு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு

தொலையுணர்வு செயற்கைகோள் மூலம் தரிசு நிலங்கள் குறித்த தகவல்களை திரட்டப்பட்டு இந்த புதிய வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலங்களை ஆக்கப்பூர்வமான உற்பத்தி பணிகளுக்கு பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் அந்திரபிரதேசம் மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் மீசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும்பாலான தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் தரிசுநில வரைபடம் முக்கியத்துவம் பெறுகிறது முன்னதாக புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேளாண் விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுப்பதில் வெளிப்படை தன்மையை உறுதிசெய்ய மத்திய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் நாட்டின் முன்னேற்றத்திற்கான விவசாயிகளின் சேவையை பாராட்டினார்

வங்கி முறைகேடுகள் தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை சி

தமிழகம் கேரளம் ஆந்திரம் தெலங்கானா கள்நாடகம் மகாராஷ்டிரம் குஜராத் சண்டிகட் டெல்லி ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது

ஆளுமை பங்களாதேஷ் தகவல் துறை அமைச்சர் ஹசன் மஹமூத் யை இன்று பிற்பகல் சந்தித்து பேசும் அமைச்சர் பங்கபந்து நினைவு அருங்காட்சியகத்தையும் பார்வையிடுகிறார்

தெற்காசிய பிராந்திய கற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரித்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நோக்கமாக கொண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது

தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார்

ஆராய்ச்சி பூங்கா தயாரித்துள்ள மாற்றுத்திறனாளிகள் பிறர் துணையின்றி தாமாகவே எழுந்து நிற்கவும் நகரவும் உதவும் சக்கர நாற்காலியின் இயக்கத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இதன் விலை பிற நவீன சக்கர நாற்காலிகளை விட குறைவாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டங்களின் வாயிலாகவும் நிதியை பெற்று இதற்கான செலவை மேலும் குறைக்க ஆவன செய்யப்படும் என்றார்

எடப்பாடி கே

தங்கமணி தெரிவித்துள்ளார்

மின்வெட்டு ஏற்படுவதை தவிர்க்க ஏராளமான மின் உற்பத்தி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

கடலூர் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர்க்காப்பிடு திட்ட விழிப்புணர்வு ஊர்தியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு அன்புசெல்வன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இயற்கை சீற்றங்களுக்கு கடலூர் மாவட்ட அடிக்கடி உட்படுவதால் விவசாயிகள் விளைபொருள் சேதத்தை தவிர்க்க பயிர்க்காப்பீடு செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நடப்பு சம்பா பருவத்தில் சாகுபடி செய்த நெற்பயிரை காப்பீடு செய்ய விவசாயிகள் அருகில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் பொதுசேவை மையங்களை அணுகி பயன்பெறுமாறும் அவர் அறிவுறுத்தினார்

விழுப்புரம் மாவட்டத்தில் பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சுகாதாரத்துறை இணை இயக்குநர் யாஸ்மின் தலைமையில் நடைபெற்ற சோதனையின்போது குடியாத்தம் கத்தாளம்பேட்டை பகுதிகளிலிருந்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர்

அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் டெல்டா மற்றும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது

இதனிடையே தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஒரு மாதத்திற்கு பிறகு கோத்திகல் பாறையில் மட்டும் பரிசல் இயக்க இன்று மாவட்ட நிர்வாகம் அனுமதியளித்துள்ளது இருப்பினும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது